நலனைபாதுகாக்கதமிழகஅரசுபல்வேறுதிட்ட ங்களைசெயல்படுத்திவருவதாகஅஇஅதிமுக இணைஒருங்கிணைப்பாளர் திருஎடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

திரு மு க ஸ்டாலின் குற்றம்சாட்டியுள்ளார்

டுவெண்ட்டிகிரிக்கெட் போட்டிஅகமதாபாத்தில் இன்றுநடைபெறுகிறது இனிவிரிவானசெய்திகள் தமிழகசட்டப்பேரவைத் தேர்தலுக்கானவேட்புமலுக்கள் மீதானபரிசீலனை இன்றுநடைபெறுகிறது

ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டவேட்பாளர்கள் மலுதாக்கல் செய்திருப்பதாகதேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மனுக்கள் மீதானபரிசீலனை இன்றுநிறைவடையும் வேட்புமனுக்களைதிரும்பப்பெறநாளைமறுநாள் கடைசிநாளாகும் அன்றுமாலை இறுதிவேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும்

மேற்குவங்கம் மாநிலங்களின் சுட்டப்பேரவைக்கான அசாம் மூன்றாம் கட்டதேர்தலுக்கானவேட்புமனுக்கள் பரிசீலனையும் இன்றுநடைபெறுகிறது விவசாயிகளின் நலனைபாதுகாக்கதமிழகஅரசுபல்வேறுதிட்டங்களைசெயல்படுத்திவருவதாகஅஇஅதிமுக வின் இணைஒருங்கிணைப்பாளரும் மாநிலமுதலமைச்சருமானதிருளடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசியஅவர் தடையின்றிமும்முனைமின்சாரம் வழங்க நடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதுஎன்றார் சுட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் நாட்டிலேயேதமிழகம் முதலிடத்தில் உள்ளதுஎன்றுஅவர் கூறினார்

காஞ்சிபுரம் மாவட்டம் ப்ரீபெரும்புதாரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டஅவர் காவிரிபிரச்சினைக்குதீாவுகாண அஇஅதிமுக அரசுமுனைப்புடன் நடவடிக்கைஎடுத்ததாகதெரிவித்தாா் தமிழகம் தொழில் வளர்ச்சியில் பின்தங்கியுள்ளதாகதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம்சாட்டியுள்ளார்

மேம்பாட்டிற்குதேவையானநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுதிரு ஸ்டாலின் தெரிவித்தாா் கைத்தறிமற்றும் விசைத்தறிநெசவாளர்களின் நலனுக்காக புதியதிட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார்

மக்களவையில் இதுதொடர்பாகவிளக்கமளித்தகாதாரத் துறைஅமைச்ச் டாங்டர் ஹர்ஷ்வர்தன் தேசியமற்றும் சர்வதேசஅளவில் பல்வேறுசோதனைகளுக்குப் பின்னரேதடுப்பூசியன்பாட்டிற்குகொண்டுவரப்பட்டுள்ளதாகதெரிவித்தார்

அகமதாபாத் நரேந்திரமோடிமைதானத்தில் இன்றிரவு ஏழுமணிக்கு இப்போட்டிதொடங்குகிறது ஏற்கனவேநடைபெற்றநான்குபோட்டிகளில் இரு அணிகளும் தலா இரு போட்டகளில் வெற்றிபெற்றுசமநிலையில் உள்ளன